எடுக்கப்பட்டுள்ளதாகவருவாய்த்துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

இலவசமாகபேருந்துகளில் கொண்டுசெல்வதற்குஅனுமதிவழங்கப்பட்டுள்ளதாகஅமைச்சர் திரு இல்லாமல் க பாண்டியராஜன் கூறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் பயங்கரவாதம் உலகிற்குமாபெரும் சவாலைஏற்படுத்தியிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

உலகில் பயங்கரவாதத்தைகட்டுப்படுத்துவதற்குபயங்கரவாதஎதிர்ப்பு திட்டங்கள் துல்லியமானதாக இருக்கவேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் ரஷ்யாவின் தலைமையில் கொடுக்கப்பட்டுவருவதாகஅவர் தெரிவித்தார்

இதற்குபிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு ஒத்துழைக்கவேண்டும் என்றுஅவர் கூறினார் உலகம் முழுவதும் ஒரேகுடும்பம் என்றகருத்தில் இந்தியாஆழ்ந்தநம்பிக்கைகொண்டுள்ளதாகபிரதமர் தெரிவித்தார் உலகஅமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிஎன்றகருத்துக்களின் அடிப்படையில் அவர் உரைநிகழ்த்தினார்

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரிபகுதிகளில் லேசானதுமுதல் மிதமானதுவரையிலானமழைபெய்யக்கூடும் என்றும் கூறினார்

தூத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டிபகுதிகளில் கனமழையால் சேதமடைந்தபகுதிகளில் ஆட்சியர் திருசெந்திராஜ் இன்றடஆய்வு செய்கார்

கள்ளக்குறிச்சிமாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழைபெய்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் மகிழ்ச்சிஅடைந்துள்ளனர்

சென்னையில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மழைவெள்ளபாதிப்புகளைகண்காணிக்கசென்னைஉள்ளிட்டஅனைத்துமாவட்டங்களிலும் ஐ ஏ எஸ் எஸ் அதிகாரிகள் தலைமையில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறினாா்

மதுரையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்காதவாறுகிணறுகள் அமைத்தமோட்டார் மூலம் அருகேஉள்ளவடிகால்களில் சேர்வதற்கானபணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் பழமையானகட்டங்கள் தொடர்பாககட்டிடஉரிமையாளர்களுக்குநோட்டீஸ் வழங்கப்பட்டுநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டார்

இதனால் நிலத்தடிநீர் அளவு உயர்ந்திருப்பதாகஅமைச்சர் கூறினார் திருவண்ணாமலைமாவட்டத்தில் குப்பநத்தம் நீர்தேக்கஅணையிலிருந்துவிவசாயபாசனத்திற்கானதண்ணீரைமாநில இந்துசமயஅறநிலையத்துறைஅமைச்சர் திருசேவூர் ராமச்சந்திரன் இன்றுதிறந்துவைத்தார்

வரும் சனிக்கிழமைஅன்றுலால் பகதூர் சாஸ்திரிவிருதுவிழாவில் அவர் கலந்துகொள்கிறார்

தமிழகத்தில் நாடகக் கலைஞர்கள் தங்களது இசைக் கருவிகளையும் உபகரணங்களையும் கட்டணம் இல்லாமல் இலவசமாகபேருந்துகளில் கொண்டுசெல்வதற்குஅனுமதிவழங்கப்பட்டுள்ளதாகதமிழ் வளர்ச்சித் துறைஅமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியுள்ளார் இது தொடர்பாகவிடுத்துள்ளசெய்திஅறிக்கையில் நாடகக் கலைஞர்கள் நிகழ்ச்சிகளுக்காககொண்டுசெல்லும் இசைவாத்தியக் கருவிகள் கூப்பனைப் பொருட்கள் மற்றும் ஆடை அணிகலன்களைகொண்டுசெல்லாம் என்றுஅவர் கூறியுள்ளார் மாவட்டக் செய்திகள் திருவள்ளள் மாவட்டக்கில் நான்குஅவசரசிகிச்சைஆம்புலன்ஸ் சேவையைமாவட்டஆட்சியர் திருபொன்னையா இன்றுதொடங்கிவைத்தாா்